பிரசித்திபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு கோலாகலமாக இன்று நடைபெறுகிறது

நரேந்திரமோடி நாளை காணொலிமூலம் துவக்கிவைக்கிறார்

உழவுத்தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்நன்னாளில் விவசாயிகள் அதிகாலையிலேயே மாடுகளை நீராட்டி தூய்மைப்படுத்தி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி வண்ணமயமாக அவற்றை அலங்கரித்து பொங்கல் படைத்து வழிபடுகின்றனர் விவசாயிகளுக்கு உற்ற நண்பனாக திகழும் கால்நடைகளை பெருமைப்படுத்தும் இந்நாளில் கிராமப் பகுதிகளில் நமது பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாட்டுப்பொங்கல் விமர்சையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

பிரசித்திபெற்ற மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் ஜல்லிக்கட்டு உறுதிமொழியுடன் இந்நிகழ்வை துவக்கிவைத்தார் இதனையடுத்து வாடி வாசலில் சீறிப்பாய்ந்த கோவில் களைகளை எண்ணற்ற இளம் காளையர்கள் அடக்கினார்கள்

இவ்விழாவில் வீரர்களுக்கு கோவிட் பரிசோதனை நடத்தப்பட்ட பின்னரே போட்டிகளில் அவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர்

தஞ்சை வாய்ஸ் தஞ்சை பெரியகோவிலில் அமைந்துள்ள பிரம்மாண்ட நந்தியம்பெருமான் சிலை காய்கறிகள் இனிப்பு வகைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது

நரேந்திரமோடி காணொலி மூலம் நாளை நாடு முழுவதும் துவக்கி வைக்கிறார்

எடப்பாடி கே

ராம்நாத் கோவிந்த் இந்திய ராணுவத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டதோடு நாட்டின் நலனுக்காக இன்னுயிர் ஈந்த வீரர்களை நாடு என்றும் நினைவு கூறும் என்றும் அன்னாரின் சேவை என்றென்றும் போற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்திய ராணுவத்தினருக்கு வீர வணக்கம் செலுத்தியதோடு ராணுவ வீரர்கள் நம் நாட்டை என்றுமே பெருமை அடைய செய்வதாக பெருமிதம் தெரிவித்தார்

கரியப்பா பிரிட்டனைச் சேர்ந்த இந்தியாவின் கடைசி ராணுவ தளபதியான ஜென்ரல்

கடலூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாருர் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோடு திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் கன்னியாக்குமரி தென்காசி மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது